தமிழ்நாடு தினத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் கீழடியில் இதுவரை கிடைக்கப் பெற்ற அரிய பொருட்கள் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்றார் கப்பல் கட்டுவதில் உலகிற்கே முன்னோடியாக தமிழர்கள் திகழ்ந்ததாகவும் இந்திய துணை கண்டத்தில் முதல் எழுத்தறிவு பெற்றது தமிழ் சமூகம்தான் என்றும் முதலமைச்சர் கூறினார்

இந்த அனுமதியை வழங்குவதற்கான உயர்மட்டக்குழுவின் முதல் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் உயரதினரிகள் கலந்து கொண்டனர் புரிந்துணர்வு ஒப்பந்த திட்டங்களுக்கான வழிகாட்டி அலுவலர்கள் வழிகாட்டுதல் தொடர்பாகவும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன திருச்சியில் மொன்டிப்பட்டி கிராமத்தில் தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தின் அடுக்கு காகித அட்டை ஆலையின் விரிவாக்கத் திட்டத்திற்கு முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காகித நிறுவனத்தின் மை ஸ்டாம்ப் என்ற தபால் தலையை முதலமச்சர் வெளியிட்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் பையனூரில் உள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு படப்பிடிப்புத் தளத்தின் அருகே அமைக்கப்படவுள்ள அம்மா படப்பிடிப்பு தளத்திற்கும் முதலமச்சர் அடிக்கல் நாட்டினார்

தமிழகத்தில் வின்வாண்டி நாங்குநேரி சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர்கள் திரு முத்தமிழ் செல்வன் மற்றும் ரெட்டியார்பட்டி நாராயணன் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு பேரவைத்தலைவர் திரு தனபால் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் பின்னர் மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் சென்னையில் கூவம் நதியை தூய்மைப்படுத்தும் பணியை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் இன்று தொடங்கி வைத்தார்

நதிகளை பாதுகாத்து பராமரித்து அதன் தூய்மையை உறுதி செய்வது அனைவரின் கடமையாகும் என்றார் தேசிய பேரிடர் மீட்புப் படட தலைவர் எஸ் என் பிரதான் பேசுகையில் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படை மற்றும் தேசிய மாணவர் படட தாய்மைப்படுத்தும் பணிகளில் கலந்து கொண்டுள்ளதாக கூறினார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு சபரிராஜன் ஆகியோரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடடத்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது

கேரளா மாநிலங்களில் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் உடல்நிலையில் பாதிப்பு ஏதமில்லை என்று அரசு தலைமை வழக்கறிஞர் துஷர் மேத்தா தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் எய்ம்ஸ் மருத்துவக் குழு திரு சிதம்பரத்தின் உடல் நிலையை பரிசோதித்தப் பின்னர் அளித்த அறிக்கையை திரு மேத்தா இன்று நீதிமன்றத்தில் வாசித்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ் கெயிட் திஹார் சிறைச்சாலையில் திரு சிதம்பரத்திற்கு சுத்தமான கற்றுப்புறத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு வீட்டில் சமைத்த உணவு கொசு வலை போன்றவற்றை அளிக்குமாறும் உத்தரவிட்டார் கோளாறு இருப்பதாகவும் அதற்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர் நாகேஸ்வர் ரெட்டியிடம் கான்பிக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்ட நிலையில் ரெட்டியை மருத்துவக் குழுவில் சேர்க்க நீதிமன்றம் உத்தரவிட்டது தாத்தக்குடி மாவட்டம் திருச்செந்துார் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயிலில் சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுவதை யொட்டி அதற்கான முன்னேற்பாடுகளை தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு சண்முக ராஜேஸ்வரர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி ஆகியோர் மேற்னெண்டனர்

நாமக்கல் மாவட்டத்தில் பளட வீரர் மற்றும் பாதுகாப்புப் படைகளை சேர்ந்தவர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் பாரீஸ் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதி ஆட்டத்திற்கு ரோஹன் போபண்ணா டெனிஸ் ஷப்பவலோவ் இணை முன்னேறியுள்ளது

மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா தற்போது அமெரிக்காவை எதிர்த்து விளையாடி வருகிறது